தாக்கல் செய்துள்ள மனுவை உச்சநீதிமன்றம் நாளை விசாரணைக்கு எடுத்துக் கொள்கிறது

மேற்குவங்கத்தில் சிபிஐ நடவடிக்கைக்கு எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்ததால் ஏற்பட்ட அமளியை அடுத்து நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டன

மேற்பட்ட பக்தர்கள் புனித நீராடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது

தினத்தையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கைநாயுடு வலியுறுத்தியுள்ளார் சென்னை ஒப்பன் டென்னிஸ் போட்டிகள் இன்று தொடங்குகின்றன

இனி விரிவான செய்திகள் சாரதா நிதி நிறுவன மோசடி தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு மேற்குவங்க அரசு ஒத்தழைக்கும்படி உத்தரவிடக்கோரி உச்சநீதிமன்றத்தில் சிபிஐ மனு தாக்கல் செய்துள்ளது இந்த மனு மீது நாளை விசாரணை நடைபெறும் என்று உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது விசாரணைக்கு மாநில காவல்துறை தடையாக இருப்பதாகவும் தடயங்களை அழிப்பதாகவும் அந்த மனுவில் சிபிஐ குற்றம்சாட்டியுள்ளது இந்த வழக்கு தொடர்பாக கொல்கத்தா நகர காவல்துறை ஆணையர் திரு ராஜீவ் குமார் விசாரணைக்கு ஒத்துழைக்கும்படி உத்தரவிட வேண்டுமென்றும் மனுவில் கூறப்பட்டுள்ளது இந்த பிரச்சினை மிகவும் அவசரமானது என்பதால் இன்று மாலையே இதனை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள வேண்டுமென்று சீபிஐ வழக்கறிஞர் திரு துஷார் மேத்தா கேட்டுக் கொண்டார் கொல்கத்தாவில் மாநகர காவல்துறை ஆணையர் திரு ராஜீவ்குமாரை விசாரிப்பதற்காக அவர் வீட்டுக்கு சென்ற சிபிஐ அதிகாரிகள் சிலரை மாநில காவல்துறை சற்று நேரம் காவலில் வைத்திருந்தது குறிப்பிடத்தக்கது சாராதா நிதி நிறுவன மோசடி தொடர்பாக கொல்கத்தா காவல்துறை ஆணையரை சிபிறு விசாரிப்பதற்கு தடையாக மாநில காவல்துறை இருப்பது குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு மேற்கு வங்க ஆளுநர் திரு கேசிநாத் திரிபாதியை மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிவ் பணித்திருக்கிறார் மேற்குவங்கத்தில் உள்ள சிபிஐ தலைவர் வீட்டுக்கு மத்திய காவல்படை பாதுகாப்பை மேற்கொள்வது என்று உள்துறை அமைச்சகம் முடிவு செய்துள்ளது அங்குள்ள நிலவரம் குறித்து தீவிரமாக கண்காணிக்கப்படுவதாக அமைச்சக அதிகாரிகள் தெரிவித்தனர் சாராதா நிதி நிறுவன மோசடி தொடர்பாக விசாரிக்கும் சிபிஐ அதிகாரிகளின் பாதுகாப்புக்கு ஆபத்து எழுந்துள்ளதாக உள்துறை அமைச்சகத்துக்கு தகவல் கிடைத்தது

ஆளுநருடன் அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார் இது தொடர்பாக மாநில தலைமைச் செயலாளரையும் காவல்துறை தலைவரையும் அழைத்து உடனடி நடவடிககை எடுக்க உத்தரவிடப் பட்டிருப்பதாக ஆளுநர் பதிலளித்தார் மேற்குவங்கத்தில் சிபிஐ க்கும் மாநில காவல்துறைக்கும் இடையே எழுந்துள்ள முரண்பாடு அதையொட்டி அம்மாநில முதலமைச்ச் செல்வி மம்தா பாளர்ஜி யின் தர்ணா ஆகியவை இன்று நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் எதிரொலித்தன இதன் காரணமாக எழுந்த அமளியை அடுத்து மாநிலங்களவை பிற்பகல் இரண்டு மணி வளரயிலும் மக்களவை நண்பகல் வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டன காலை மாநிலங்களவை கூடிய சில நிமிடங்களிலேயே கொல்கத்தா காவல்துறை தலைவருக்கு எதிராக சிபிஐ மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகளுக்கு ஆட்சோம் தெரிவித்து திரிணமூல் காங்கிரஸ் உறுப்பினா்கள் தலைமையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர் திரிணமூல் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திரு டெரிக் ஒப்ரையன் இந்த பிரச்சினையை எழுப்பி அரசியல் காரணங்களுக்காக மத்திய அரசு சிபிஐ யை தவறாக பயன்படுத்துகிறது என்று குற்றம்சாட்டினார் அவருக்கு ஆதரவாக காங்கிரஸ் ராஷ்ட்ரீய ஜனதாதள் உள்ளிடட எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் கோஷமிட்டனர் இதையடுத்து திரிணமூல் கட்சி உறுப்பினா்கள் அவையின் மையப்பகுதியில் அமா்ந்து அமளியில் ஈடுபட்டனர் அமளி நீடிக்கவே கூட்டத்தை அவைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு பிற்பகல் இரண்டு மணி வரை ஒத்திவைத்தாா் மக்களவையில் இதே பிரச்சினையை எழுப்பி திரிணமூல் காங்கிரஸ் காங்கிரஸ் ராஷ்ட்ரீய ஜனதாதள் மற்றும் சில கட்சிகளின் உறுப்பினர்கள் கோஷம் எழுப்பினர் ரஃபேல் விமான பேரம் குறித்து நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை தேவை என்று காங்கிரஸ் உறுப்பினர்கள் தொடர்ந்து கோஷமிட்டனர் இதனால் ஏற்பட்ட அமளியை அடுத்து கூட்டத்தை நண்பகல் வரை அவைத்தலைவர் திருமதி சுமித்ரா மகாஜன் ஒத்திவைத்தார் கொல்கத்தா விவகாரம் குறித்து மக்களவையில் எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பியபோது பதிலளித்த உள்துறை அமைக்கா் திரு ராஜ்நாத் சிங் இதுவரை எந்த மாநிலத்திலும் நடைபெறாத சும்பவம் அங்கு நடைபெறுகிறது என்றும் இது துரதிருஷ்டவசமானது என்றும் கூறினார் அங்கு அரசியல் சுட்ட ஆட்சிக்கு குறுக்கீடு ஏற்பட்டுள்ளதால் இயல்பு நிலையை நிலைநாட்டும் அதிகாரம் மத்திய அரசுக்கு உள்ளது என்றும அவர் கூறினார் அஸ்ஸாம் ஒப்பந்தத்தின் ஆறாவது ஷரத்தை முழுமையாக அமல்படுத்தப்போவதாக அம்மாநில அரசு திட்டவட்டமாக அறிவித்துள்ளது அஸ்ஸாம் சுட்டமன்றத்தில் அம்மாநில நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு சந்திரமோகன் பட்டோவாரி இதனை அறிவித்தாா் அஸ்ஸாம் ஒப்பந்தத்தின் ஆறாவது ஷரத்தை நிறைவேற்றுவதன் மூவம் உள்ளூர் மக்களின் உரிமைகள் உறுதி செய்யப்படும் என்று அவர் கூநினார் இது தொடர்பாக எழும் பிரச்சினைகள் பற்றி ஆராய மத்திய அரசு ஒரு குழுவை அமைத்துள்ளது என்பதை அவர் தமது உரையில் சுட்டிக்காட்டினார் அஸ்ஸாம் தலைநகா குவாஹாத்தியில் தலைநகரில் இன்று காலை ரயில்வே காவல்துறையினா் மூன்று சாக்குப் பைகளில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஆயிரம் ஜெலட்டின் குச்சிகளை கண்டுபிடித்தனா் மற்றொரு இடத்ததில் அபோத் அஸ்ஸாம் எக்ஸ்பிரஸ் ரயில் பெட்டியிலிருந்துஏராளமான ஜெலட்டின் குச்சிகள் கண்டுபிடிக்கப்பட்டன இது குறித்து தீவிர புலனாய்வு நடைபெற்று வருகிறது உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் இன்று மவுளி அமாவாசையையொட்டி மூன்று கோடிக்கும் அதிகமான பக்தர்கள் புனித நீராடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்தியா மட்டுமின்றி உலகம் முழுவதிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கும்பமேளா விழாவிற்கு வருகை தந்துள்ளனர் கங்கை யமுனை சரஸ்வதி நதிகள் சங்கமிக்கும் இடத்தில் இன்று காலை முதல் பக்தர்கள் புனித நீராடி வருகின்றனர் கும்பமேளா நிகழ்ச்சியையொட்டி ஏற்கனவே ஒன்றரைக்கோடி பக்தர்கள் நேற்று புனித நீராடியதாக பிராயாக்ராஜ் மண்டல அதிகார் டாக்டர் ஆஷிஷ் குமார் கோயல் செய்தியாளர்களிடம் தெரிவித்தள்ளார் மகர சங்கராந்தியின் போது இன்னும் ஏராளமான பக்தர்கள் வருகை தருவார்கள் என்று எதிர்ப்பார்ப்பதாகவும் அவர் தெரிவித்தார்

இதற்காக பல்வேறு முன்னேற்பாடுகளை அம்மாநில அரசு செய்துள்ளது குடியரசுத் தலைவர் மாளிகையில் ஆண்டுதோறும் மொகல் கார்டன் விழாவை குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று தொடங்கி வைக்கிறார்

தினமும் காலை ஒன்பது மணி முதல் மாலை நான்கு மணி வரை மொகல் தோட்டத்திற்கு பொதமக்கள் அமைதிக்கப்படுவார்கள் பொதுமக்கள் ஆன்மீகத் தோட்டம் மூலிகை தோட்டம் போன்சாய் தோட்டம் மற்றும் இசை தோட்டம் ஆகியவற்றையும் பார்வையிடலாம்

சிபிஐ தலைமை இயக்குநராக மத்திய பிரதேச பிரிவைச் சேர்ந்த ஐ பி எஸ் அதிகாரி திரு ரிஷிகுமார் சுக்லா இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார் இடைக்கால இயக்குநராக இருந்த திரு எம் நாகேஸ்வரராவிடமிருந்து அவர் இந்த பொறுப்பை ஏற்றுக் கொண்டார் திரு சுக்லா இரண்டு ஆண்டுகள் இந்த பதவியில் நீடிப்பாள் பிரதம் திரு நரேந்திரமோடி தலைமையிலான உயர்நிலைக்குழு அவரது நியமனத்தை பரிந்துரைத்தது திரு சுக்லா ஏற்கனவே மத்திய பிரதேச காவல்துறை தலைவராக பதவி வகித்தவர் சர்வதேச புற்றுநோய் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது புற்றுநோயின் பிடியிலிருந்து மக்களை காக்கவும் இந்நோய் தொடர்பாக விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் உலகம் முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன புற்றுநோய் கட்டுப்பாட்டுக்கான சர்வதேச அமைப்பு மூன்று நாள் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளது இந்த தினத்தையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் சுகாதாரமான வாழ்க்கை நிலை சரியான உணவுப் பழக்கம் அவ்வப்போது உடற்பரிசோதனை ஆகியவை மூலம் இந்த நோயை தடுக்க முடியும் என்று கூறியிருக்கிறார் முன்னதாகவே கண்டறியும் நடவடிக்கையும் அதற்கு குறைந்த செலவிலான சிகிச்சையும் கிராமப்புறங்களில் அமல்படுத்த வேண்டுமென்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்

கொழும்பு காலே நகரில் நடைபெறும் முக்கியமான நிகழ்ச்சியில் இலங்கை அதிபர் திரு மைதிரி பால சிறிசேனா பங்கேற்கிறார் மாலத்தீவு அதிபர் திரு இப்ராஹிம் முகமது சொலைஹ் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார்

அரசியல் நெருக்கடியில் சிக்கியுள்ள வெளிகவாவில் அமெரிக்கா தனது படை பலத்தை பயன்படுத்துவது குறித்து தொடர்ந்து பரிசீலித்து வருவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்டிரம்ப் கூறியிருக்கிறார் அங்கு தொடர்ந்து மக்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை அந்நாட்டு அரசு மேற்கொண்டு வருவதால் வெளிசுலா அதிபா் திரு மதுரோ வுடன் அமெரிக்கா பேச்சு நடத்தாது என்றும் திரு ட்டிரம்ப் கூறினாா்

குவஹாத்தியில் இரண்டு நாள் இந்திய இளைஞர்களுக்கான ஆசிய மாநாட்டை நேற்று தொடங்கி வைத்து பேசிய மத்திய அமைச்சர் உலக கற்றுலா கவுன்சில் அறிக்கையின்படி சுற்றுலாத்துறையில் இந்தியா மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளது என்றார்

சென்னை ஒப்பன் டென்னிஸ் போட்டிகள் இன்று தொடங்குகின்றன